சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் புதிய பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது

அறிவிக்கப்பட்டுள்ளது

இதில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து பேரில் நான்கு பேருக்கு சாகுவரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது

கொரோனா வைரஸ் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் புதிய பனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன்ரெட்டி கொரோனா வைரஸ் தடுப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் இதனை முடுக்கி விடுவதற்காக புதிய பணிக்குழவின் முதல் கூட்டம் இன்று நடைபெறும் என்று அவர் தெரிவிக்கார் கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக எழும் அவசர நிலையை கருத்தில்கொண்டு தீவிர கவனம் செலுத்தமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அரசு அறிவுறத்தியுள்ளது

பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பள்ளி கல்லூரிகள் மற்றம் மக்கள் கூடும் இடங்களில் விழிப்புனர்வு பிரச்சாரம் மேற்னெள்ளப்பட்டு வருவதாகவும் அமச்சர் தெரிவித்தார் இந்நிலையில் னோரோனா வைரஸ் தாக்குதல் குறித்து அச்சமடைய தேவையில்லை என்று தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை கல்லூரியின் தலைவர் திருமதி குமுதா லிங்கராஜ் கூறியுள்ளார் தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமான நிலைங்களில் வெளிநாட்டு கற்றுலா பயணிகள் பரிசோதிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தஞ்சை பெரியக் கோயில் குடமுழுக்கு விழாவில் பக்தர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

சீளாவில் இருந்து துத்துக்குடி திரும்பிய நான்கு பேர் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர மருத்துவ கண்கானிப்பில் உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் துத்துக்குடி துறைமுகத்திற்கு சீனாவில் இருந்து வருபவர்கள் தீவிரமான முறையில் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நீலகிரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ஐந்து சோதனை சாவடிகளில் மருத்துவக்குழ அமைக்கப்பட்டு சோதனை நடத்தப்படுகின்றன விழுப்புரத்தில் சீனாவில் தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்த இரண்டாம் ஆண்டு மாணவிக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் அவரது ரத்த மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன

கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு ஜி ஏழு நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜெர்மனி வலியுறுத்தியுள்ளது தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டங்கள் நடத்துவதற்கு தளடக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திருமதி ஹேமலதா ஆகியோர் கொண்ட அமர்வு போராட்டங்கள் தொடர்பாக மார்ச் இரண்டாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டது

த்தகைய செயலில் ஈடுபடுவோர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர்

எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் தேர்வு குறித்து அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்று பள்ளிக்கல்வித் துறை கூறியுள்ளது

சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியினர் பேரணியாக சென்று மலர்வளையம் வைத்தனர் காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவு இல்லத்தில் அவரது உருவச்சிலைக்கு அஇஅதிமுக மற்றும் திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நாளையொட்டி சமபந்தி நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன

தேவை ஏற்பட்டால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு அறிவியல் அறிஞர்கள் கையேடு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மாநிலக்கில் வாழும் அறிவியல் அறிஞர்கள் பற்றிய பல்வேறு விவரங்களும் அவர்களின் படைப்புகள் தொடர்பான புதிய அம்சங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் பிற மாநிலங்கள் மற்றம் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழறிஞர்களின் விவரங்களும் இணையத்தளத்தில் இடம்பெற்றுள்ள

மாவட்ட செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் ஆட்சியர் திரு ஜாள் லூயிஸ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் கரூர் மாவட்டத்தில் வாக்னாளர் பட்டியல் கருக்கத் திருத்தப் பணிகள் தொடர்பாக அம்மாவட்ட வாக்காளர் பட்டியல் பொறுப்பாளர் திரு சமயமூர்த்தி இன்று ஆய்வு மேற்கொண்டார் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் இன்று நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு பதிவு ழுகாம் வரும் எட்டாம் தேதி மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் நடைபெறுகிறது நாகப்பட்டினத்தில் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளும் பெண்கள் காவல்துறையின் உதவியை பெறுவதற்கு காவலன் செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் இன்று நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி லக்னோவில் ரானுவ தளவாட சர்வதேச கண்காட்சியை நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார்

முப்படைகளுக்கும் தேவைப்படும் பாதுகாப்பு உபகரணங்கள் சாதனங்கள் போன்றவை இந்த கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்படும் விளையாட்டு செய்திகள் ஒடிஸா மாநிலம் புவனேஸ்வரில் வரும் எட்டு ஒன்பது தேதிகளில் பெல்ஜியம் அணிக்கு எதிராக நடைபெற உள்ள ஹாக்கி போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

மலேசியாவில் அண்மையில் நடைபெற்ற சுல்தான் ஜோகர் போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்ற அணி மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த விளையாட்டின் போது சிறப்பாக விளையாடும் வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் என்று அணியின் தலைமை பயிற்சியாளர் கிரஹாம் ரீட்ஸ் கூறியுள்ளார்